மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான அவகாசம் இன்று நிறைவடைந்ததை அடுத்து இறதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது

சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது டலகக்கோப்பை தப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் எதிர்கால சந்ததியினரின் தண்ணீர் தேவையை உறுதி செய்வதற்கு நீர்வள பாதுகாப்பு மற்றும் நீர் நிர்வாகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் உலக நீர்வள தினத்தையொட்டி ஜல்சக்தி அபியான் நீர்வளத் திட்டத்தின் ஒரு பகுதியாக மழழநீர் சேகரிப்பு இயக்கத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தப் பேசிய பிரதமர் நீர்வள இயக்கத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் மழைநீர் சேகரிப்பு குறித்துமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் கிராமப் பகுதிகளிலும் நீர் சேமிப்பு குறித்து கிராம மக்களே விழிப்புனர்வை ஏற்படுத்தி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் பணத்தை விடவும் தண்ணீர் மதிப்பு மிக்கது என உணர்ந்து நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு நீர்த்துளியும் உயர் விளைச்சல் தரும் மற்றும் தூய்மை கங்கை போன்ற இயக்கங்கள் மூலம் நீர் சேமிப்பு குறித்தும் அதனை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்தும் மத்திய அரசு அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நிலத்தடி நீர்வளத்தை மேம்படுத்த அனைவரும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்புத் தர வேண்டும் என்றம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் காப்பீட்டு திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது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

இதனால் சாதாரண மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார்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

நிறுவனங்கள் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கைகள் இணையதளத்தில் அரசின் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது ஹளீஃப் அரசமுறைப் பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு உறவுகள் மற்றம் பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார் கோவிஷீல்டு தடுப்பு மருந்தின் இரண்டாவது ஊசி செலுத்துவதற்கான கால அவகாகத்தை எட்டு வாரங்கள் வரை நீட்டிக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் இந்தி நடிகர் மனோஜ் பாஜ்பாயுடன் இந்த விருதை பகிர்ந்துகொள்கிறார் சிறந்த நடிகையாக கங்கனா ரனாவத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த படத்திற்கான விருது மோகன்லால் நடித்து பிரியதர்சன் இயக்கத்தில் உருவான மரக்கார் அரபிக்கடலின்ட சிம்மம் என்ற மலையாள படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் சிறந்த படமாக வெற்றிமாறன் இயக்கிய அசுரன் படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது விஸ்வாசம் படத்திற்காக டி இமானுக்கு சிறந்த இசை அமைப்பாளர் விருதும் மஹரிஷி தெலுங்கு படத்திற்காக ராஜூ சுந்தரத்திற்கு சிறந்த நடன இயக்குநர் விருதம் அறிவிக்கப்பட்டுள்ளது டீலக்ஸ் திரைப்படத்தில் நடித்த விஜய் சேதுபதிக்கு சிறந்து துணை நடிகருக்கான சூப்பர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்திபள் நடித்து இயக்கிய ஒத்த செருப்பு படத்திற்கு சிறப்பு ஜூரி விருது கிடைத்துள்ளது சிறந்த ஒலிப்பதிவாளர் விருது ஒத்த செருப்பு படத்தில் பணியாற்றிய ரசூல் பூகுட்டிக்கு கிடைத்துள்ளது

வேட்பாளர் இறதிப் பட்டியல் இன்று இரவு வெளியிடப்படும் வேட்பாளர்களுக்காள தேர்தல் சின்னங்களும் இன்று ஒதுக்கப்படும்

சத்யப்ரதா சாகு கூறியுள்ளார் சென்னயில் இன்று செய்தியாளர்ளிடம் பேசிய அவர் மாநிலத்தில் கோவிட் தொற்று நிலவரம் குறித்து சுகாதாரத் துறையுடன் இனைந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

சத்யபிரதா சாகு வெளியிட்டார் தமிழகத்தில் சட்டப் பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக அரக சிறபான்மையினருக்கு பாதகாப்பு அரணாக விளங்குகிறது என்று கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தூத்துக்குடி நெல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார்

பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் திருப்பூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் உலகக்கோப்பை தப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது